மணி தலைப்புச்செய்திகள் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் காய்ச்சல் பறவைக் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் பறவைக் காய்ச்சல் நிலவரங்களை கண்காணிக்க மத்திய அரசு கட்டுப்பாட்டு அறை ஒன்றை அமைத்துள்ளது

புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று ஏனாமில் அம்பேத்கார் அறிவியல் இல்லத்தை திறந்து வைத்தார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுத்தப்படுத்துதல் கோழிப் பண்ணைகளின் உயிரிப் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் இறந்து போன பறவைகளை உரிய முறையில் அப்புறப்படுத்துதல் உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய பறவைக் காய்ச்சல் செயல் திட்டத்தை மாநில அரசுகள் திறம்பட்ட முறையில் அமல்படுத்த வேண்டுமென மத்திய அரசின் கால்நடை பராமரிப்புத் துறை கேட்டுக் கொண்டுள்ளது பாதிக்கப்பட்ட பறவைகளிடம் இருந்து மனிதர்களுக்கு நோய் பரவாமல் தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு மற்றும் உயிரியல் மாதிரிகளின் பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இந்தியாவில் பறவைக் காய்ச்சல் இதுவரை மனிதர்களுக்கு பரவி இருப்பதாகத் தெரியவில்லை என்றும் கோழி இறைச்சி உண்பதால் மனிதர்களுக்கு பறவைக் காய்ச்சல் ஏற்படும் என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தினசரி குணம் அடைவோர் எண்ணிக்கை புதிய கொரோனா நோயாளிகளின் அன்றாட எண்ணிக்கையை விட தொடர்ந்து அதிகமாகவே நீடிப்பதும் குறிப்பிடத்தக்கது

இவ்விரு மாநிலங்களும் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை வர்த்தகம் புரிவதை எளிமையாக்குதல் மற்றும் நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சீர்திருத்தங்களை நிறைவேற்றி முடித்துள்ளன

மாநிலங்களின் மூலதனச் செலவுகளுக்கான சிறப்பு உதவித் திட்டம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த அக்டோபர் மாதம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது

இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி திரு ஷாஜகான் ஆகியோரும் கலந்து கொண்டனர்

இவ்விழாவில் சிறந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான விருதை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவுக்கு வழங்குகிறார்

இதன் சிறப்புப் பணி அதிகாரியாக பேரிடர் மேலாண்மை துறை துணை ஆட்சியர் திரு எஸ் பாஸ்கரன் நியமிக்கப்பட்டுள்ளார்

பாரம்பரிய வாழ்க்கை முறைகளுடன் முகக் கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளையும் முழுமையாக பின்பற்றுதல் அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார்

சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையுடனும் அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை படைப் பிரிவுடனும் இணைந்து புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது இது ஒத்திகை தான் என்பதால் மக்கள் பதற்றப்படாமல் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து ஒத்திகை நடைமுறைகளை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவ வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது

செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோவை நீலகிரி தேனி மாவட்டங்களில் கனமழையும் இதர பகுதிகளின் அநேக இடங்களில் மிதமான மழையும் இருக்கலாம் எனத் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளையும் நாளை மறுநாளும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக் கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது